வேதாரண்யம் நகரப் பகுதிகளில் நாளை காலை மின்சாரம் வழங்கப்பட்டு விடும் என மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

எடப்பாடி கே பழனிச்சாமியுடன் சென்னையில் இன்று ஆலோசனை மேற்கொண்டனர் இக்குழுவினர் தலைமைச் செயலர் திருமதி கிரிஜா வைத்தியநாதன் மாநில வருவாய் நிர்வாக ஆணையர் திரு சத்யகோபால் பேரிடர் நிர்வாக ஆணையர் திரு

கவுல் திரு

மணிச்சந்திர பண்டிட் திரு

இளவரசன் திருமதி வந்தனா சின்கல் டாக்டர்

ஹர்ஷா உள்ளிட்ட உயர்அதிகாரிகள் இடம்பெற்றுள்ளனர் ஆலோசனைக்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய குழு தலைநர் திரு டேனியல் ரிச்சர்டு முதலமைச்சருடனும் தலைமைச் செயலருடனும் ஆலோசனை மேற்கொண்ட தாங்கள் தற்போது ஆய்விற்காக புறப்படுவதாக குறிப்பிட்டார்

திருச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் உட்பட பேரிடர் சிறப்பு அதிகாரிகளுடன் ஆலோசனை கலந்த பின்னா் முதற்கட்டமாக மாலை ஐந்தரை மணிக்கு புதுக்கோட்டையில் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை இக்குழுவினர் ஆய்வு செய்கின்றனர் மூன்று நாட்கள் ஆய்வு மேற்கொள்ள உள்ள இக்குழுவினர் இன்றிரவு எட்டரை மணிக்கு தஞ்சையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடுகின்றனர்

நாளை மறுநாள் திருவாரூர் நாகை மாவட்டங்களில் புயல் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்கின்றனர் ஆய்வின் ஒரு பகுதியாக விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்து பொதுமக்களிடம் கலந்துரையாடி பாதிக்கப்பட்ட பயிர் சேதங்களை மதிப்பீடு செய்ய உள்ளனர் பின்னர் இக்குழுவினர் சாலை மார்க்கமாக காரைக்காலுக்கு சென்று அங்குள்ள பாதிப்புகளை கண்டறிகின்றனர்

தாங்கள் மேற்கொண்ட ஆய்வு குறித்த அறிக்கையை மத்திய அரசிடம் இக்குழுவினர் சமர்ப்பிக்க உள்ளனர் இந்த அறிக்கையின் அடிப்படையில் தமிழகத்திற்கான புயல் நிவாரண நிதி உதவியை மத்திய அரசு அறிவிக்க உள்ளது

அன்பழகன் புயலால் பாதிக்கப்பட்ட வேதாரண்யம் நகரப் பகுதிகளில் நாளை காலைக்குள் மின்சாரம் வழங்கப்படும் என மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

இம்மாவட்டத்தில் புயல் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் பணிகள் தொடா்பாக ஆட்சித்தலைவா் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சா் இதனை தெரிவித்தார்

பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் இயல்பு நிலை திரும்பும் வரை இப்பணிகளை மக்கள் நல்வாழ்வுத்துறை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார்

வீரமணி இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு ஆறுதல் தெரிவித்ததோடு அரசின் நிவாரண தொகைகள் வழங்கப்படும் என அவர் உறுதியளித்தார்

நிவாரணப் பணிகளில் விமர்சனங்கள் அவசியமில்லை என்று கூறிய அவர் போதிய உதவிகளை வழங்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளார்

ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரவலாக நேற்றிரவு முதல் கனமழை பெய்து வருகிறது

இன்னசென்ட் திவ்யா உதகையிலிருந்து இன்று அனுப்பி வைத்தார்

பிரதமா் இதுவரை தமிழ்மொழியின் சிறப்புகள் இக்கட்டான சூழ்நிலையில் பேரிடா் மீட்பு படையினரின் திறமையான செயல்பாடுகள் சரக்கு சேவை வரி உள்ளிட்ட பல்வேறு விசயங்கள் குறித்து உரையாற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது

முதலீட்டாளர்கள் தேர்வு தொடர்பான இக்கருத்தரங்கில் மாநில அமைச்சர்கள் திரு செல்லூர் கே ராஜு திரு

சம்பத் திரு

உதயகுமார் திரு பெஞ்சமின் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர்

உலகநாதன் இன்று துவக்கி வைத்தார்